உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு பாப்தே இன்று பதவியேற்கிறார் கடலோர மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பட்ட் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது

இந்தக் கூட்டத்தொடர் கமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக மக்களவைத் தலைவர் மாநிலங்களவைத் தலைவர் மற்றும் மத்திய அரசு சார்பில் அனைத்துகட்சித் தலைவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது

கடந்த கூட்டத்தொடரைபோல் இந்தக் கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பின்மை விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை பொருளாதார சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன

தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அமெரிக்க தொழிலதிபர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவா் நியூயாா்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசினார் தொழில் புரிவதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் முதலீட்டாளா்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அவா் கூறினாா் அமெரிக்கா பயனத்தை முடித்துக்கொண்டு திரு பன்னீர்செல்வம் இன்றிரவு சென்னை திரும்புகிறா்

ஏழை மக்களின் முன்னேற்றத்தை உறுதிசெய்வதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்திருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை நேற்று பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மாநில அரசின் திட்டங்களை அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மலைவாழ் மக்களின் விளைப் பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்து வருவதாக இந்து சமய அறநிலையத் துறை அமைச்சா் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளாா் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் கலந்துகொண்டு அவர் பேசினார் காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பண்ணை பசுமை அங்காடிகள் திறக்கப்பட்டு குறைந்த விலையில் வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் விற்கப்பட்டு வருவதாக அமைக்கள் கூறினார் சமூக நீதியின் பலன் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் மாநில அரசு ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வழங்கப்படும் பணிமூப்பு கொள்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து கெய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகநீதியை நிலைநாட்டுவதில் அஇஅதிமுக அரசின் தோல்வியையே இது வெளிகாட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

உள்ளாட்சித் தேர்தல் கூட்டணி குறித்து கட்சித் தலைமை உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று பிஜேபி யின் மூத்தத் தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்தலில் பிஜேபி பெரும் வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கிராமப்புற மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உள்ளாட்சித் தேர்தல் அவசியமாகிறது என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு எஸ் ஏ பாப்தே இன்று பதவியேற்கிறார் குடியரசுத்தலைள் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இதுவரை இப்பதவி வகித்து வந்த திரு ரஞ்சன் கோகோய் நேற்று ஒய்வு பெற்றார் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த இருதினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார்

நடப்பாண்டில் கூடுதல் பயிர்களுக்கும் காப்பீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்றுவரும் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது அமெிக்கா தென்கொரியா இடையேயான கூட்டு ரானுவ பயிற்சி ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சா்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று தாய்லாந்தில் நடைபெற உள்ளது

வருகைக்குப் பிந்தைய விசா வசதி ஐக்கிய அரபு எமிரெட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதென மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பெங்களூரு தொழில்நுட்ப உச்சிமாநாடு இன்று பெங்களூருவில் தொடங்குகிறது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ரவி ரஞ்சன் நேற்று பதவியேற்றார் திருப்பத்துர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஜயகுமார் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டாா்

ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது வளரும் அணிகளுக்கிடையிலான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது

நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் மற்றொரு இந்திய வீரரான ஆண்டனி அமல்ராஜை வென்றார்

தகுதி மற்றும் பிரதான சுற்று ஆட்டங்கள் நாளைமுதல் நடைபெற உள்ளன

முஸ்தாக் அலி கோப்பைக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி சூப்பர் லீக் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது புனேயில் நடைபெற்ற தேசிய பேட்மிண்ட்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் சித்தார்த்த பிரதாப் சிங்கும் மகளிர் பிரிவில் ருத்விகா சிவானியும் பட்டம் வென்றனர்